மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதம் திரு நரேதந்திரமோடி கூறியுள்ளார்

ஒத்துழைப்பு அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் பிரதமர் இன்று உரையாற்றுகிறார்

பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்பப்பெற இன்று கடைசி நாளாகும்

எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் உயர்கல்வியின் புவி னமயமாகவும் இளைஞர்களுக்கு உலக அளவில் போட்டியிடும் திறனையும் மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேதந்திரமோடி கூறியுள்ளார் மைசூர் பல்கலைக் கழகத்தின் நூற்றாண்டு பட்டமளிப்பு விழாவில் இன்று காணொலி காட்சி மூலம் பிரதமர் உரையாற்றினார் கடந்த ஆறு ஆண்டுகளில் தமது அரசால் அறிமுகம் செய்யப்பட்ட அடிப்படை கட்டமைப்பு விரிவாக்கம் மற்றும் சீர்திருத்தங்கள் நாட்டின் உயர்கல்வி கற்கும் நிறுவனங்களில் வெளிப்படைத் தன்மையையும் தன்னாட்சியையும் கொண்டு வந்துள்ளது என்று அவர் கூறினார் அண்மையில் அறிமுகம் செய்யப்பட்ட புதிய செதேசிய செகல்விக் கொள்கை தேவைப்படும் திறன்களுடன் உலக அளவிலான சவால்களை சந்திப்பதற்கு திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்கும் என்று பிரதமர் தெரிவித்தார்

நிர்வாக சீர்திருத்தங்கள் இருபாலினர் மற்றும் சமூகத்தில் பின்தங்கியோருக்கு ஊக்கம் அளித்தல் ஆகியவை காரணமாக இந்த உயர்கல்வி நிறுவளங்கள் இளைஞர்களிடையே மிகச்சிறந்த கல்வியை அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் உயர்கல்வியில் பெருமளவு பெண்களின் பங்கேற்பு இருக்க வேண்டுமென்று மைசூரை ஆண்ட நல்வாடி

நாட்டின் ஆறாவது பல்கலைக்கழகமாக விளங்கிய இது க்நாடக மாநிலத்தின் முதலாவது பல்கலைக்கழகமாகும் சுகாதாரம் மற்றும் வளர்ச்சிக்கான சவால்களை எதிர்கொள்வதற்கான சர்வதேச புதிய கண்டுபிடிப்பு ஒத்துழைப்பு அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் பிரதமா் திரு நரேந்திரமோடி இன்று உரையாற்றுகிறாா்

மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் மத்திய குகாதார அமைச்சள் டான்டர் ஹா்ஷவா்தன் மாநாட்டின் நோக்கம் குறிதது உரையாற்றுகிறாா்

மத்திய உயிரி தொழில்நுட்பத்துறை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் இந்திய ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ கவுன்சில் நித்தி ஆயோக் பில் மற்றும் மெலிண்டாகேட்ஸ் அறக்கட்டளை இணைந்து இந்த மாநாட்டை நடத்துகிறது இவற்றுடன் கனடாவின் மாபெரும் சவால்கள் அமைப்பும் சர்வதேச வளர்ச்சிக்காள அமெரிக்க முகமையும் இடம்பெறுகின்றன

சீனாவின் வாதத்திற்கு ஆதரவாக பொருத்தமான ஆதரம் எதுவும் இல்லை என்று ஊடகம் ஒன்றின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியிர் பங்கேற்ற அவர் இதனைத் தெரிவித்தார்

மருந்து பொருட்களில் இறுதியாக சேன்ப்பதற்கான கலவைப் பொருளுக்கு சீனாவை இந்தியாக சார்ந்திருப்பது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சா் இத்தகைய பொருட்களின் உற்பத்தியில் இந்தியா தன்னிரைவுபெற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று கூறினாா்

இதன் ஒருபகுதியாக குன்னூர் சட்டப்பேரவை உறுப்பினா் திரு சாந்தி ராமு முகக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார்

இதற்கிடையே முன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை முடிவடைகிறது இந்நிலையில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி மற்றும் மெகா கூட்டணி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் முதலமைச்சரும் ஐக்கிய ஐனதாதள் கட்சித் தலைவருமான திரு நிதிஷ்குமாரும் துணை முதலமைச்சரும் பிஜேபி தலைவர்களில் ஒருவருமான திரு சுசில்குமார் மோடியும் முதல் முறையாக இணைந்து பிரச்சாரம் செய்ததாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் பீகாரில் வளர்ச்சி விகிதம் புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாவும் சுட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப் பட்டிருப்பதாகவும் திரு நிதிஷ்குமார் பேசுகையில் தெரிவித்தார் மாநிலத்தில் வளர்ச்சியை விரைவுபடுத்த தேசிய ஜனநாயகக் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு திரு சுசில் குமார் மோடி வேண்டுகோள் விடுத்தார்

பங்ளாதேஷூக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியா ஹை கமிஷனா் திரு விக்ரம் துரைசாமி மரியாதை நிமித்தமாக அவரை சந்தித்தபோது இந்த தகவலை தெரிவித்தாா் இந்தியாவும் பங்ளாதேஷும் இணைந்து இந்த விழாவை கொண்டாட இருப்பதாகவும் திரு மொமன் கூறினார் இந்த ஆண்டு பிற்பகுதியில் பங்ளாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவும் இந்திய பிரதமர் திரு நரேந்திரமோடியும் காணொலி காட்சி மூலம் பேச்சு நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியா இலங்கை கப்பற் படைகளின் கூட்டு பயிற்சி திரிகோணமலை கடற்கரைக்கு அப்பால் நடைபெறுகிறது

இவங்கை கடற்படைக்கு ரியர் அட்மிரல் பண்டார ஜெயதிலகா தலைமை வகிக்கிறார் இந்திய கடற்படையில் நவீன இலகு ரக ஹெலிகாப்டர் செட்டாக் ஆகியவையும் பங்கேற்கின்றன டோர்னியர் எனும் கடற்பகுதி ரோந்து விமானமும் பங்கேற்கிறது இந்தியா இலங்கை இடையே கடற்பகுதி பாதுகாப்பில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுகிறது தேசிய அளவிலான கால்பந்து போட்டிடயில் ஐ லீக் கோப்பையை வென்றுள்ள மோகன் பதான் அணிக்கு பிரதம் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அணியின் வீரர்கள் ஊழியர்கள் மற்றம் ரசிகர்களுக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக தமது டுவிட்டர் செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் உண்மையில் இந்த தருணம் மிகவும் மகிழ்ச்சியானது என்று பிரதமர் கூறியுள்ளார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது அபுதாபியில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரடிப்படி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது முன்னதாக நேற்று இரவு துபாயில் நடைபெற்ற போட்டியில் சூப்பர் ஒவர் முறையில் பஞ்சாப் அணி மும்பை அணியை வென்றது முதல் சூப்பர் ஓவரில் இரு அணிகளும் சம எண்ணிக்கையில் ரன் எடுத்ததால் இரண்டாவது சூப்பர் ஓவர் வாய்ப்பு வழங்கப்பட்டது ஐ பி எல் கிரிக்கெட் வரவாற்றில் இரண்டு சூப்பர் ஒவர் வாய்ப்புகள் வழங்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும் அபுதாபியில் நடைபெற்ற மற்றொரு போட்டியிலும் குப்பா் ஒவர் முறை பின்பற்றப்பட்டது